நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் முதியவர்கள் அவசர தேவையின்றி வெளியே வரக்கூடாது என்று மருத்துவ அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் மோடி வேகமாக மாறிவரும் வர்த்தகச் சூழல் மற்றும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப இளைஞர்கள் தங்களின் திறன்களை மேம்படுத்திக் கொண்டு புதிய திறன்களையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உலக இளைஞர் திறன்கள் நாளை ஒட்டி மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெற்ற இணையவழி கருத்தரங்கில் பேசுகையில் அவர் இவ்வாறு வலியுறுத்தினார் திறன்களே ஒருவரை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்திக் காட்டக் கூடியவை என்றும் திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வயது வரையறை பிரதமர் கூறினார் திறன்கள் வாழ்வாதரத்திற்கான கிடையாது என்றும் அடிப்படையாக திகழ்வதுடன் அன்றாட வாழ்க்கையை துடிப்பானதாக்கவும் உதவும் என்று அவர் தெரிவித்தார் மாறிவரும் உலகச் சூழலில் சுகாதாரம் போன்ற பல்வேறு துறைகளில் திறன் மிகுந்த பல கோடி இளைஞர்களுக்கு தேவை இருப்பதாகவும் உலக அளவில் இது தொடர்பான விவரங்களை சேகரித்து இந்திய இளைஞர்களுக்கு வழங்கும் பணிகளை மத்திய திறன்மேம்பாட்டு அமைச்சகம் தொடக்கி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் கொரோனா பிரச்சனையால் வெளி மாநிலங்களில் இருந்து சொந்த ஊர் திரும்பியுள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் உட்பட பல்வேறு துறைகளில் பயிற்சி உள்ள தொழிலாளர்களை தேவையுள்ள தொழில் நிறுவனங்களுடன் இணைக்கும் வகையில் புதிய இணையதளம் அண்மையில் தொடக்கப்பட்டு இருப்பதையும் அவர் சுட்டிக் காட்டினார்

வேலை வாய்ப்பின் தன்மை மற்றும் பணிக் கலச்சாரத்தில் புதிய தொழில்நுட்பங்களால் ஏற்கனவே பல தாக்கங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் கொரோனா பிரச்சனை காரணமாகவும் இதில் பல மாற்றங்கள் வந்திருப்பதால் இளைஞர்கள் அறிவுக்கும் திறனுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நன்கு புரிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டார்

நரேந்திர மோடி கேதார்நாத் புனித தலத்தில் தற்போது நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை இன்று மறு ஆய்வு செய்தார் கேதார்நாத் கோவில் மற்றும் சங்கராச்சாரியார் சமாதியின் புனித தன்மையை அதிகரிப்பது தொடர்பான பணிகளுக்கு இந்த ஆய்வின் போது முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது கவுரிகுண்ட் கேதார்நாத் பாதையில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குவது குறித்தும் கேதார்நாத் பகுதியின் கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை தொழில்நுட்ப ரீதியில் பரப்புவது குறித்தும் இந்த மறு ஆய்வு கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது

நாரயாணசாமி தெரிவித்துள்ளார்

ரமேஷ் ஆகியோர் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் வயதானவர்கள் அவசர தேவையன்றி வேறு எதற்கும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என இவர்கள் அறிவுறுத்தினர்

நாராயணசாமி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னதாக பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவப் படத்திற்கும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு

வி சுப்ரமணியன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கைது புதுச்சேரியில் மேல்நிலை நீர்தேக்க தொட்டி ஒன்றை திறந்து வைப்பதற்காக இன்று உருளையன்பேட் தொகுதிக்கு வந்த முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் முதியவர்கள் அவசர தேவையின்றி வெளியே வரக்கூடாது என்று மருத்துவ அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர்